குவிந்த வண்ணம் உள்ளன

ஜெயகுமார் கூறியுள்ளார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் நடைபெறவுள்ளது

இனி விரிவான செய்திகள் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று வரவாற்று சாதனை படைத்த இந்தியாவின் பி வி சிந்து வுக்கு பாராட்டுகள் குவிந்தவண்ணம் உள்ளன

சவுண்ட் பைட் வெற்றித்தருணம் செகண்ட்ஸ் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்த பி வி சிந்து வுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளனர் பி வி சிந்துவின் சாதனையைக் கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாக பிரதுர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பி வி சிந்துவின் இந்த சாதனை பெண்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார் வரலாற்று சாதனையைப் படைத்துள்ள பி வி சிந்துவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜுஜு கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பலர் பி வி சிந்து வுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர் தமிழக அரசின் கல்வி தொலைக்காட்சி சேவையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார் சென்னையில் நடைபெறவுள்ள இவ்விழாவில் துணை முதலமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர்

கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராவதற்கான வழிமுறைகள் இதில் இடம் பெறும் தீவிரவாதிகள் ஊடுருவியுள்ளதாக கிடைத்த உளவுத் தகவலின் அடிப்படையில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார்

பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் பயங்கரவாதம் தலைதூக்க அனுமதிக்கப்படமாட்டாது என்றும் திருஜெயகுமார் கூறினார் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிமராமத்துப் பணிகள் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று சுட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நீர்மேலாண்மை தொடர்பான பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் மக்களின் குறைகளை உடலுக்குடன் பூர்த்தி செய்ய உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரத்தின் முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது நீதிபதி பானுமதி தலைமையிலான அமர்வு திரு சிதம்பரத்தின் சிபிஐ காவலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் இன்று விசாரணை செய்யவுள்ளது இதற்கிடையே இவ்வழக்கில் திரு சிதம்பரத்தின் சிபிஐ காவல் இன்றுடன் நிறைவடைவதை ஒட்டி அவர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் புத்துயிர் அளிப்பதற்காக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு அறிவித்துள்ள திட்டங்கள் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிக்கும் என்றார் நக்ஸலைட் பிரச்னைகளினால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிகைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஆய்வு மேற்கொள்கிறார் புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்தப் பிரச்னைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பத்து மாநில முதலமைச்சர்கள் அல்லது அவர்களின் பிரதிநிதிகள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னை வடபழனி அரசுப்பேருந்து பணிமனையில் கடந்த மாதம் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்த இரண்டு பேரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு வட்சும் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசுப் போக்குவரத்து கழகத்தில் தகுதியின் அடிப்படையில் பணி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார்

கோவையில் முதன்முறையாக பூனை கண்காட்சி நேற்று நடைபெற்றது

அமெரிக்காவும் ஜப்பானும் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடிவு செய்துள்ளன

விமானப்படை தலைமைத் தளபதி திரு

ஜம்மு கஷ்மீரில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப்பணிகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய சிறுபான்மை நல அமைச்சகத்தின் குழு நாளை அங்கு செல்கிறது

தமிழகத்தில் காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு நேற்று நடைபெற்றது

வங்கக் கடலின் தென் மற்றும் தெள்கிழக்கு பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த நான்கு தினங்களுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்ற கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

ஆட்டநாயகனாகவும் அவர் அறிவிக்கப்பட்டார்

இரு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்டம் கிரிக்கெட் போட்டி வரும் வெள்ளிக்கிழமை கிங்ஸ்டனில் தொடங்குகிறது

ஸ்விட்சர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரமோத் பகத் தங்கப் பதக்கம் வென்றார் தருண் வெள்ளிப் பதக்கம் வென்றார் மனோஜ் சுகந்த் நாகர்கிருஷ்ணா மற்றும் ராஜ்குமார் ராகேஷ் இணை வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்கால் ஹரியானா அணியையும் உத்திரப்பிரதேச அணி புனே அணியையும் எதிர்கொள்கின்றன